ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தி உள்ளார்

எடப்பாடி பழனிசாமிக்கு டாக்டர் எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகம் கவுரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது

இந்தியாவிற்கும் பிலிப்பைன்சுக்கும் இடையே நீண்ட காலமாக வலுவான உறவுகள் நிலவுவதை அவர் சுட்டிக்காட்டி பிலிப்பைன்சில் உள்ள இந்திய சமூகத்தினரின் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத் தகுந்த அளவில் அதிகரித்து இருப்பதாகவும் பிலிப்பைன்ஸ் பொருளாதாரம் இந்தியாவின் நற்பெயரை வலுப்படுத்துவதில் இந்திய மற்றும் சமூகத்தினர் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் கூறினார் வெளிநாடுகளில் உள்ள இந்திய சமூகத்தினரின் ஆதரவு இந்தியாவிற்கும் தேவை என்று அவர் வலியுறுத்தி கல்வி ஆராய்ச்சி முதலீடு புதுமையாக்கம் போன்ற பல்வேறு துறைகளில் இந்தியா வழங்கும் அபார வாய்ப்புகளை இவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் டிஜிட்டல் இண்டியா திட்டம் ஸ்கில் இண்டியா இயக்கம் ஸ்வச் பாரத் இயக்கம் ஸ்மார்ட் நகரத் திட்டம் ஜல்ஜீவன் இயக்கம் போன்ற முக்கிய முயற்சிகளில் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பிலிப்பைன்சுடன் முதலுட்டு ரீதியிலான இந்தியாவின் பொருளாதார உறவுகளும் பிலிப்பைன்சில் செயல்படும் இந்திய நிறுவனங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார்

குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு புதுடில்லியில் இன்று நடைபெற்ற விழாவில் பிரபல சட்டத்துறை வல்லுநரும் மத்திய அரசின் முன்னாள் தலைமை வழக்கறிஞருமான திரு

பராசரனுக்கு மிகவும் புகழ்பெற்ற மூத்த குடிமகன் விருதை வழங்கி சிறப்பித்தார் முதியோர் நலப் பணிகளில் ஈடுபட்டு வரும் ஏஜ் கேர் இண்டியா அமைப்பின் சார்பில் முதியோர் தினத்தை ஒட்டி இவ்விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது ஜம்மு காஷ்மீரில் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள தங்தார் பகுதியில் இன்று பாகிஸ்தான் துருப்புக்கள் முகாந்திரமின்றி தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்தினர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத ஏவு தளங்களைத் தாக்கி பதிலடி கொடுத்தனர் தீவிரவாதிகளை இந்தியாவிற்குள் ஊடுவச் செய்யும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் பாகிஸ்தானிய ராணுவ நிலைகளையும் இந்திய ராணுவத்தினர் குறி வைத்துத் தாக்கினர் பாகிஸ்தானிய தீவிரவாத முகாம்கள் மீதும் பீரங்கி தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது

கத்துவா சர்வதேச எல்லைப் பகுதியிலும் எல்லையின் குறுக்கே துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது ஹரியானா மற்றும் மகாராஷ்டிராவில் நாளை நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டு உள்ளன

விக்கிரவாண்டி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு முத்தமிழ்ச் செல்வன் திமுக வேட்பாளர் திரு புகழேந்தி ஆகியோருக்கு இடையிலும் நாங்குநேரி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ரெட்டியார்பட்டி நாராயணன் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ரூபி மனோகரன் ஆகியோருக்கு இடையிலும் முக்கிய போட்டி நிலவுகிறது

அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் விவிபேட் அச்சுத் தணிக்கை வசதியுடன் கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன வாக்குச்சாவடி நிகழ்வுகளை வெப் காமிரா மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது

இவர்களில் காங்கிரஸ் திமுக சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராகப் போட்டியிடும் திரு ஜான்குமார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராகப் போட்டியிடும் திரு புவனேஸ்வரன் ஆகியோருக்கு இடையே முக்கிய போட்டி நிலவுகிறது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு டாக்டர் எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகம் கவுரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது சென்னை வேலப்பன்சாவடி ஏசிஎஸ் மருத்துவக்கல்லூரியில் இன்று நடைபெற்ற விழாவில் கவுரவ டாக்டர் பட்டத்தைப் பெற்றுக் கொண்டு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் டாக்டர் பட்டம் பெற்றதால் பொறுப்புகள் அதிகரித்து இருப்பதாக தாம் உணர்வதாகக் கூறினார்

இவ்விழாவில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன் திரு வேலுமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுவையில் மக்கள் பணம் வீணடிக்கப்படுவதையும் தவறாகப் பயன்படுத்தப் படுவதையும் தடுக்க சிபிஜ கிளை இருக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் ஏனாமை ஒட்டிய ஐந்தாம் எண் தீவில் மேற்கொள்ளப்பட்ட கட்டுமானப் பணிகளில் அரசு நிதி வீணடிக்கப்பட்டதாக கூறப்படுவதைச் சுட்டிக்காட்டும் வகையில் இன்று வாட்ஸ்அப்பில் வெளியிட்டுள்ள செய்தி ஒன்றில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அரசுப் பணம் அடிப்படையான வாழ்க்கை வசதிகளை மக்களுக்கு வழங்கவே பயன்பட வேண்டும் என்றும் அவர் வெளியிட்டுள்ளார் புதுவையில் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி நேற்று ஹெல்மெட் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டதாக குற்றம் சாட்டும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியும் சில காலம் முன்பு ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்தான் என்பதால் அவர் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு கூறியுள்ளது இது குறித்து காவல்துறை தலைவருக்கு இந்த அமைப்பினர் கொடுத்துள்ள புகாரில் ராஜ்நிவாஸ் அதிகாரி ஆஷா குப்தா உடன் துணைநிலை ஆளுநர் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் சென்றதைக் காட்டும் புகைப்படமும் இணைக்கப்பட்டு உள்ளது புதுச்சேரியில் இடைத் தேர்தல் நடைபெற உள்ள காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதியில் பண விநியோகத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அஇஅதிமுக வைச் சேர்ந்த ஐவரை போலீசார் கைது செய்து இவர்களிடம் இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மதுப்புட்டிகள் மற்றும் வாக்குச்சாவடி சீட்டுகளையும் கைப்பற்றியுள்ளனர் காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகர் தொகுதியில் இலவச கேபிள் டிவி இணைப்பு வழங்கிய மூவர் மீதும் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது

கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் ஒருசில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது

இன்றைய ஆட்டத்தில் இந்திய அணியின் ரோஹித் சர்மா இரட்டை சதம் அடித்தார் டெஸ்ட் போட்டி ஒன்றில் அவர் இரட்டை சதம் அடிப்பது இதுவே முதல் முறையாகும் மற்றொரு இந்திய வீரர் அஜிங்கியா ரஹானே இன்றைய ஆட்டத்தில் சதம் அடித்தார்